நாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

மேகதாது அணை பிரச்சினையில் அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ரன் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்து வலுவான நிலையில் உள்ளது

நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தரம்சாலாவில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இம்மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லை பாதுகாப்பு படையில் சிறந்தமுறையில் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமர் அரசின் சாதனை குறித்த ஆவணப்படத்தை வெளியிட்டார்

கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர் மாநிலங்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பான பிரச்சினையை எழுப்பி கோஷமிட்டனர் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் ஷகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் பிரச்சினையை கூடி எழுப்பினார்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ர

பேல் போர் விமான பேர பிரச்சினையையும் தெலுங்கு தேசம் கட்சியினர் ஆந்திராவிற்கு தனி மாநில அந்தஸ்து கோரியும் முழக்கமிட்டனர் இதனால் நிலவிய அமளி காரணமாக அவைத்தலைவர் திரு

முன்னதாக முன்னாள் உறுப்பினர்கள் ராஜாங்கம் ஜெய் நாராயண் பிரசாத் ஆகியோரின் மறைவிற்கு அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது

அருண்ஜேட்லி உள்துறை இணையமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு

இதுதொடர்பாக திரு

இந்த பயணத்தின் ஒருபகுதியாக பூடான் பிரதமர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு மின்துறை அமைச்சர் திரு

சிங் ஆகியோரும் பூடான் பிரதமரை சந்தித்து பேசுகின்றனர்

குடியரசுத்தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் விழாவில் டாக்டர்

இந்த பயணத்தின் ஒருபகுதியாக தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சமாதியிலும் டாக்டர் லோட்டே ஷெரீங் அஞ்சலி செலுத்துகிறார்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் இதுகுறித்த அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் ஆணையம் ஆணையிட்டுள்ளது

உடல்நலம் ஊட்டச்சத்து கல்வி திறன் மேம்பாடு அடிப்படை உள் கட்டமைப்பு போன்றவற்றின் செயல்திறன் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது நித்தி ஆயோக் வெளியிடும் இரண்டாவது தரவரிசை பட்டியலாகும் இது

ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பாரதீய ஜனதா கட்சி மகத்தான கூட்டணியை உருவாக்கும் என்று கட்சியின் மூத்த தலைவர் திரு

நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை பிரச்சினையில் முதலில் கண்டிக்கப்பட வேண்டியர்கள் காங்கிரஸ் கட்சியினர்தான் என்று குறிப்பிட்டார் பாரம்பர்யமாக பின்பற்றப்படும் விவகாரங்களில் அரசோ உயர்நீதிமன்றமோ தலையிடக்கூடாது என்று அவர் கூறினார்

எடப்பாடி கே

தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் சார்பாக இந்த விருதுகள் உயிரியல் வேதியல் கற்றுச்சூழல் அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பவியல் கணிதவியல் மருத்துவவியல் இயற்பியல் சமூகவியல் கால்நடை இயல் துறைகளில் சிறந்து செயலாற்றியமைக்காக வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஸ்டாலின் தமிழக அரசு நாளை கூட்டியுள்ள லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் தேர்வு குழுக் கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என்று எதிர்கட்சித்தலைவரும் திமுக தலைவருமான திரு

க

மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் அரசு முதன்மை செயலருமான திரு

பனீந்திர தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட அளவிலான ரெட்டி வளர்ச்சிப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது

பல்வேறு துறை அலுவலர்களும் தத்தம் துறை பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டனர்

ராஜாமணி மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

செம்மலை தலைமையிலான இக்குழுவினர் தொடக்க கீரம்பூர் வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பகுதியிலும் சிலுவம்பட்டி பகுதியிலும் மேற்கொண்டனர்